பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து கட்சித் தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி தமிழக மூலம் ஆலோசிக்கிறார் சென்னை நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வெளி மாவட்டங்களிலிருந்து ரயில் மூலமாக தண்ணீர் கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார் ஒட்டுநர் உரிமம் பெற குறைந்தபட்சும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதியை மோட்டார் வாகன சட்டத்திலிருந்து நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கும் சுட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் அளைத்து அரசியல் கட்சித் தலைவா்களுடன் ஆலோசனை நடத்தவிருக்கிறார்

இதுகுறித்தும் இந்த ஆண்டு நடைபெற உள்ள தேசபிதா மகாத்மா காந்தியடிகளின் நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் தொடர்பாகவும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது நாடாளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது பின்தங்கிய மாவட்டங்களை தேர்வு செய்து அவற்றிற்கான வளர்ச்சிக்கு திட்டமிடுவது குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தக் கூட்டத்தில் கலந்துகொள்ளப் போவதில்லை என்று மேற்குவங்க முதல்வரும் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானா்ஜி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஒரே தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க காலஅவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மக்களவைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள திரு ஒம் பிர்வாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மக்களவை குழுத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் முன்னதாக தில்லியில் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்குக் கூட்டணியின் நாடாளுமன்ற குழுக் கூட்டத்தில் திரு ஓம் பிர்லாவை ஆதரிப்பதென முடிவு செய்யப்பட்டது இதனால் இன்று நடைபெறவுள்ள மக்களவைத் தலைவா் தேர்தலில் திரு ஒம் பிா்வா ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது நேற்று திரு ஒம் பிர்லா மனுவை பிரதமா் திரு நரேந்திர மோடி மூத்த மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா திரு நிதின் கட்கரி ஆகியோர் முன்மொழிந்தனர் கூட்டணி கட்சிகளான சிவசேனா அகாலிதளம் லோக் ஐனசக்தி அஇஅதிமுக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் அந்த மனுவை வழி மொழிந்தனர் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சிபர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோகனை நடத்தவிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார் தமிழகத்தில் கடுமையான வறட்சி நிலவுவதாகவும் இயற்கை பொய்த்துவிட்டதால் பருவமழை போதிய அளவு பெய்யவில்லை என்றும் அவர் கூறினார் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இருப்பினும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டு வீராணம் ஏரியை நிரப்பி அதன்மூலமாக சென்னைக்கு போதிய அளவு தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மற்ற மாவட்டங்களிலிருந்து ரயில் மூலமாக சென்ளைக்கு குடிநீர் கொண்டுவரும் திட்டம் இருப்பதாக உள்ளாட்சித் திரு எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார் துறை அமைச்சர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள மாகரல் குடிநீர் நீரேற்ற நிலையத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சென்னை நகர மக்களுக்கு தேவைப்படும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தற்போது திருவள்ளுர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள விவசாய கிணறுகளிலிருந்து தண்ணீர் சேகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது என்றார்

தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பள்ளிகள் மூடப்படும் சூழல் எங்கும் இல்லை என்றும் திரு வேலுமணி கூறினார் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அஇஅதிமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று முன்னாள் அமைச்சரும் திமுக மூத்தத் தலைவர்களில் ஒருவருமான திரு எ வ வேலு கேள்வி எழுப்பியுள்ளார்

நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட சிறப்பு மசோதாவை சட்டமாக்க தமிழக அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வியெழுப்பினார் ஒட்டுநர் உரிமம் பெற குறைந்தபட்சும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதியை மத்திய மோட்டார் வாகன சட்டத்திலிருந்து நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

இருப்பினும் ஒட்டுநர் உரிமம் பெற பயிற்சி பெறும் ஒட்டுநர்கள் குறைந்தபட்சம் பணியின்போது படிக்கவும் கையெழுத்து போடவும் தெரிந்திருப்பதை உறுதிபடுத்த வேண்டும் என்று ஒட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது தற்போதைய இளைய தலைமுறையினர் சாதிய முறையிலிருந்து படிப்படியாக விலகி வருவதால் கலப்பு திருமணங்கள் அதிகரித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது கலப்பு திருமணம் செய்துகொண்ட தம்பதிகள் தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இது சமுதாயத்திற்கு நல்லது என்பதால் இதுபோன்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் கலப்பு திருமணம் செய்துகொண்ட தம்பதிகள் மேஜராக இருந்தால் அவர்களது வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள உரிமை உள்ளது என்று கூறிய அவர் இதுபோன்ற தம்பதிகளுக்கு காவல்துறையினா உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் பிரதமரின் கிரிஷி சின்ஸாய் யோஜனா என்றழைக்கப்படும் நுண்ணீர் பாசனத் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி சாகுபடிக்கு பெரிதும் உதவி செய்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கோட்க்கலைத் துறை மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதையடுத்து நடப்பாண்டிலும் இத்திட்டத்தை நீட்டித்து அரசு ஒப்புதல் அளித்தள்ளது மாவட்டத்தில் காட்

உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் இருவரி செய்திகள் வா்த்தக பிரச்சினையில் அமெரிக்காவும் சீனாவும் மோதிக் கொண்டேயிருந்தால் இரு நாடுகளுக்கும் இழப்புதான் ஏற்படும் என்றும் பிரச்சினைக்கு தீர்வு கண்டால் இரு நாடுகளும் பலனடைய முடியும் என்று சீன அதிபர் ஸீ ஜின் பிங் கூறியிருக்கிறார் மேற்கு ஆசியாவில் பதற்றம் நிலவ வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்க உளவு அமைப்பான சி ஐ ஏ செயல்படுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது நேற்று முன்தினம் காலமான எகிப்து முன்னாள் அதிபர் முகம்மது மோர்சிக்கு தலைநகள் இஸ்தான்புல்லில் நேற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினா்

பா்மிங்ஹாமில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியூசிவாந்தை எதிா்கொள்கிறது